நரேந்திரமோடி

ஜிஎஸ்டி அமலாக்கத்தினால் வணிகர்களிடையே வரி செலுத்தும் பழக்கம் அதிகரித்து இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருபியுஷ் கோயல் கூறியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி நிபந்தனை அடிப்படையில் நிதி ஒதுக்கீட்டு மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் உரிய நேரத்தில் ஒப்புதல் அளிக்க துணைநிலை ஆளுநர் தவறியது குறித்து மத்திய அரசு விசாரணை நடத்த வேண்டும் என அஇஅதிமுக கோரியுள்ளது விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு இலாபகரமான விலை கிடைப்பதை உறுதிப்படுத்த அரக உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இன்று உத்தரபிரதேச மாநிலம் ஷாஜகான்பூரில் விவசாயிகள் பேரணி ஒன்றில் உரையாற்றிய அவர் அண்மையில் கரும்பு விவசாயிகளின் நலனை மேம்படுத்துவதற்கான பல்வேறு முடிவுகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார்

கரும்பு விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலைகள் வழங்க வேண்டிய நிலுவை தொகை கூடிய விரைவில் முழுமையாக வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த இயன்ற எல்லா நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் ஏற்கனவே முந்தைய அரசு விட்டுச்சென்ற பல கோடி ருபாய் கரும்பு நிலுவை தொகையை தமது அரசுதான் காலக்கெடு அடிப்படையில் பட்டுவாடா செய்து இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார்

எதிர்கட்சிகள் முன்பு ஆட்சியில் இருந்த போது விவசாயிகளுக்கு எதுவும் செய்யாமல் தற்போது முதலை கண்ணீர் வடிப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் நாட்டு மக்கள் தம் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் சில எதிர்கட்சிகள் மட்டுமே தம்மை நம்பவில்லை என்றும் திருநரேந்திரமோடி கூறினார் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததற்கு காரணம் கூற முடியாத காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி நேற்று மக்களவையில் தம்மை கட்டியணைத்தது தேவையற்ற செயல் என்றும் அவர் குறிப்பிட்டார் இலங்கயில் இந்திய உதவியுடன் கூடிய நாடு தழுவிய அவசரக்கால ஆம்புலன்ஸ் சேவையை பிரதமர் திருநரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் இருந்து காணொளி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார் ஏற்கனவே இலங்கையின் மேற்கு மற்றும் தெற்கு மாநிலங்களில் அமலாகி வரும் இத்திட்டம் இன்று நாடு முழுவதற்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது

இந்தியாவின் பொருனாதார வெற்றியினால் அண்டை நாடுகளுக்கு கிடைக்கும் பலன்களுக்கு இது நல்ல உதாரணம் என்று இலங்கை பிரதமர் திருரனில் விக்ரம சிங்கே கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரியால் நாட்டின் வரி கட்டமைப்பில் வெளிப்படை தன்மையும் நேர்மையும் மேம்படும் என மத்திய நிதியமைச்சர் திருபியூஷ்கோயல் கூறியுள்ளார்

மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான கூட்டாட்சி உறவுகளுக்கு மிக சிறந்த உதாரணம் ஜிஎஸ்டி என்றும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஜிஎஸ்டி அமலாக்கத்தை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு தாம் நன்றி தெரிவித்து கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியா போன்ற ஒரு மிக பெரிய நாட்டில் ஜிஎஸ்டி போன்ற முக்கிய சிர்திருத்தம் இவ்வளவு பெரிய அளவில் அமல்படுத்தப்பட்டது இதுவே முதல்முறை என்பதையும் நிதியமைச்சர் கட்டிக்காட்டினார் ஜிஎஸ்டி சபையின் இன்றைய கூட்டத்தில் அரசின் வரி வருமானத்தில் அதிக தாக்கம் இல்லாத பல்வேறு பொருட்களுக்கு வரியை குறைப்பது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுவதாக அரக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

அஇஅதிமுக அதை ஆதரிக்கவில்லை என்று மக்களவை துணை சபா நாயகர் திரு தம்பிதுரை தெரிவித்துள்ளார் காவிரி பிரச்சனைக்காக கடந்த முறை அஇஅதிமுக மத்திய அரசுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா திர்மானம் கொண்டு வர முயன்ற போது காங்கிரஸ் டள்ளிட்ட கட்சிகள் ஷ்தரவு தரவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயினும் தமிழகத்தில் ஆளும் அஇஅதிமுக நீட் திஎஸ்டி போன்ற பல பிரச்சனைகளையும் மீறி மோடி அரசை ஆதரிப்பதற்கு அஇஅதிமுக விற்கும் பாரதிய ஜனதாவிற்கும் இடையில் உள்ள கொடுக்கல் வாங்கல் ஏற்பாடுகளே காரணம் என்று திமுக செயல் தலைவர் திரு

கஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்

பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி நியமன எம்எல்ஏ க்களை சட்டமன்றத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் என்ற நிபந்தனை அடிப்டையில் நிதி ஒதுக்கிட்டு மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்ற ஒப்புதல் அளித்துள்ளார் நியமன எம்எல்ஏ க்களை சட்டமன்றத்தில் எம்எல்ஏ க்களாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என அண்மையில் உச்சநீதிமன்றம் வெளியிட்ட இடைக்கால உத்தரவு குறித்து துணைநிலை ஆளுநர் அலுவலகத்திற்கு தகவல் இடைத்திருப்பதாகவும் இதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ந்தி ஒதுக்கிட்டு மசோதா சட்டமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள தாகவும் வாட்ஸ் ஆப் செய்தி ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் நிதி ஒதுக்கிட்டு மசோதாவை நிறைவேற்றும் முக்கிய அலுவலை மேற்கொள்வதற்காக சட்டமன்றத்தை மீண்டும் கூட்ட தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அரசு அவ்வாறு செயல்பட்டால் எந்த ஒரு பொது சேவையும் பாதிக்கப்பட காரணங்கள் இராது என்றும் துணைநிலை ஆளுநர் கூறியுள்ளார் நிதி மசோதாவிற்கு துணைநிலை ஆளுநரின் ஒப்புதல் கிடைக்காததால் மசோதாவை நிறைவேற்றாமலேயே புதுவை சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டதும் ஒப்புதல் வழங்கப்படாததற்கு நியமன எம்எல்ஏ க்கள் பிரச்சனையே காரணம் என தகவல்கள் வெளியானதும் குறிப்பிடத்தக்கது உரிய நேரத்தில் நிதி ஒதுக்கீட்டு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க துணைநிலை ஆளுநர் தவறியது குறித்து மத்திய அரசு விசாரணை நடத்த வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிதி ஒதுக்கீட்டு மசோதாவிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிப்பது வழக்கமான நடைமுறை மட்டுமே என்றும் ஒப்புதலை உரிய நேரத்தில் வழங்காமல் தற்போது நீபந்தனையுடன் வழங்கியிருப்பது அரசியல் சாசனத்தை கேலிக்கூத்தாக்கும் செயல் என்றும் கூறினார் சட்டமன்றத்தை எத்தனை நாட்களுக்கு எப்படி நடத்தலாம் என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் பேரவைத் தலைவருக்கு உண்டு என்றும் இதில் துணைநிலை ஆளுநர் தலையிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி ஏற்கனவே பல பிரச்சனைகளில் நேர்மையாகவே செயல்பட்டுள்ள போதிலும் நியமன எம்எல்ஏ க்கள் விவகாரத்தில் கட்சித் தலைவரை போல செயல்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் தலைவரை போல செயல்படும் முதலமைச்சரையும் இதில் குறை சொல்லதான் வேண்டும் என்றும் திருஅன்பழகன் கூறினார் புதுவை அரசின் நிர்வாகத்தில் ஸ்திரமின்மை அதிகரித்து விட்டதால் மாநில அந்தஸ்து கோருவதற்காக டெல்லி செல்லும் எம்எல்ஏ க்கள் குழுவில் அஇஅதிமுக பங்கேற்கும் என அவர் மேலும் தெரிவித்தார்

ஆலங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் இராமப்புற சிறுவர் சிறுமியர் கலந்து கொண்டு ஆடிய கால்பந்து போட்டியை பார்வையிட்டார் மாவட்ட ஆட்சியர் நேரு யுவகேந்திரா ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ரவுண்ட் டேபிள் அமைப்பின் பிரதிநிதிகளும் உடனிருந்தனர் படிப்பு விளையாட்டு என இரண்டும் சேர்ந்தால் தான் மாணவர்கள் எதிர்காலத்தில் பொறுப்புள்ள குடிமக்களாக மேம்பட முடியும் என மாணவர்களிடையே பேசுகையில் துணைநிலை ஆளுநர் வலியுறுத்தினார்

இதுஅல்லாது வணிகர் பேரவையின் நிதி ஆதரவுடன் புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்கள் பெயரிலும் போட்டித் தொடர்களை நடத்தலாம் என அவர் தெரிவித்தார் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் மின்துறை அலுவலகத்திற்கு சென்று அலுவலக வளாகத்தை கத்தமாக பராமரித்து வருவதற்காக ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் மக்கள் சேவையில் மிக சிறந்த துறையாக மின்துறையை மேம்படுத்த ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இது படிப்படியாக மேலும் உயர்த்தப்படும் என்றும் தமிழ்நாடு பொதுப் பணித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு இலாபகரமான விலை கிடைப்பதை உறுதிப்படுத்த அரக உயர் முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் திருநரேந்திரமோடி கூறியுன்னார் ஜிஎஸ்டி அமலாக்கத்தினால் வணிகர்களிடையே வரி செலுத்தும் பழக்கம் அதிகரித்து இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருபியூஷ் கோயல் கூறியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி நீபந்தனை அடிப்படையில் நிதி ஒதுக்கீட்டு மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் உரிய நேரத்தில் ஒப்புதல் அளிக்க துணைநிலை ஆளுநர் தவறியது குறித்து மத்திய அரசு விசாரணை நடத்த வேண்டும் என அஇஅதிமுக கோரியுள்ளது